நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்தியஅரசின் இடைக்கால பட்ஜேட் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பட்ஜெட் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் தர்காப்பூர் நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துகொண்டு உரையாற்றினார் மேற்குவங்கத்தில் ஆளும் மம்தாபானர்ஜி தலைமையிவான அரசு வளர்ச்சிக்கு எதிரான அரசு என பிரதமர் குற்றம் சாட்டினார் கிராமப்புற மக்களின் நலன்களை மேற்குவங்க அரசு புறக்கணித்து விட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் என்ற மத்திய அரசின் மருத்துவக்காப்பீட்டு திட்டத்தை ஏற்க அந்த அரசு மறுத்துவிட்டதாகவும் அவர் கூறினார் பிஜேபி தொண்டர்களை கொலை செய்து மாநிலத்தில் ஜனநாயகத்தை அழிக்கும் நடவடிக்கையில் திரிணமூல் காங்கிரஸ் அரசு செயவ்பட்டு வருவதாகவும் பிரதமர் குற்றம் காட்டினார்

இந்த மின்வழி பாதையின் மூலம் கிராமப்பகுதி மக்கள் பெருமளவில் பயனடைவார்கள் என்றும் பொருட்களை துரிதமாக எடுத்துச்செல்ல இந்த ரயில்பாதை உதவும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஜம்முகஷ்மீரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார் இந்த பயணத்தின்போது ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியை அவர் பார்வையிடுகிறார் மேலும் விஜய்ப்பூர் மற்றும் அவந்திபுராவில் அமைக்கப்படவுள்ள எய்ம்ஸ் மருத்துவனைகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் மத்திய அரசுக்கு கொந்தமான வடமண்டலத்திற்கான மக்கள் தொடர்புத்துறை நிறுவன வளாகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் லடாக் மண்டலத்தில் முதன்முறையாக பல்கலைக்கழகம் ஒன்றையும் அவர் தொடங்கி வைக்கிறார்

இந்த பயணத்தின்போது ப்ரீநகரில் அஸ்ஸாம் குஜராத் ஹரியானா ஒடிசா மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் சிபிஐ யின் புதிய இயக்குனராக திரு ரிஷி குமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயிலான உயர்மட்டக்குழுவினர் அவரை தேர்வு செய்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியில் இருப்பார்

அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கில் தான் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்ஜாமீன் வழங்குமாறு தில்லி உயர்நீதிமன்றத்தில் ராபர்ட் வதேரா இன்று மனு தாக்கல் செய்தார்

அமெரிக்காவில் போலி பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றதால் கைது செய்யப்பட்ட இந்திய மாணவர்களை பாதுகாப்புடன் மீட்க தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வெளியுறவத்துறை தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்புகொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது

மேலும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு உதவ சிறப்பு தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்டுள்ள மானவர்களுக்கு சுட்ட உதவி அளிக்கவும் மத்தியஅரசு தயாராக இருப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குடிநீர் சாலை வசதி மின்சார வசதி ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் கிடைப்பதை அரசு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சேலத்தில் இன்று அளைத்துத்துறைகளின் வளர்ச்சித் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார் வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு உரம் விதை ஆகியவை தேவையான அளவு வழங்கப்பட வேண்டும் என்றும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பல்வேறு கட்டடப்பணிகளை பொதுப்பணித்துறையினர் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் மூவம் மேற்கொள்ளப்பட்டுள்ள பிரதான சாலைகள் மற்றும் கிராம சாலை திட்டங்களை தரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார் சிங்கப்பூர் ஹாங்காங்கைத் தொடர்ந்து கத்தார் நாட்டில் ஆவின் விற்பனையை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி தொடங்கிவைத்துள்ளார் இத்தொடர்பாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கத்தார் தலைநகர் தோஹாவில் ஆவின் விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது

ஆவின் பொருட்கள் தரமாக உள்ளதால் கத்தார் மக்களிடையே இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்றும் அமைச்சர் திரு ராஜேந்திர பாவாஜி தெரிவித்தார்

இந்த மையங்கள் மூலம் ஆரம்ப ககாதார பணிகளை விளரவாக செயல்படுத்த முடியும் என்று அவர் கூறினார்

இத்தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக நவரத்னா நிறுவனம் தெரிவித்துள்ளது

இந்திய அஞ்சல்துறை கொந்தமாக காப்பீட்டு நிறுவனம் ஒன்றை விரைவில் தொடங்கவுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு ஆகிய இரண்டு சேவைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இது தொடர்பான திட்ட அறிக்கை மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் அமைக்கும் பணி இந்த மாத இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக மவுனி அமாவாசை தொடர்பான சிறப்பு அஞ்சல் தலையை அவர் வெளியிட்டார் புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு திள அணிவகுப்பில் கலந்துகொண்ட தமிழகத்தை சேர்ந்த என் சி சி மாணவர்களை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் எளிய குடும்பத்தில் பிறந்து தனது அயராத உழழப்பின் மூலம் விஞ்ஞானியாக ஆசிரியராக இசைக்கலைஞராக பல்வேறு நிலைகளிலிருந்து நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் என்றும் அவரை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநர் என் சி சி மாணவர்களை கேட்டுக்கொண்டார் ஏவுகணை தொடர்பான அமெரிக்காவுடனான உடன்படிக்கையிலிருந்து ரஷ்யா விலகுவதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவிப்பு வெளியிட்டார் இதைதொடர்ந்து தாங்களும் அந்த உடன்படிக்கையிலிருந்து விலகுவதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் கூறியுள்ளார் லாகூர் சிறையில் இருக்கும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் ஐ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு மாற்றுமாறு பஞ்சாப் மாகாணஅரசு உத்தரவிட்டுள்ளது இரும்பு ஆலை ஊழல் வழக்கில் ஏழாண்டு சிறைத்தண்டணை விதிக்கப்பட்டுள்ள நவாஸ் ஷெரீப் லாகூரில் உள்ள லோக்பத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் உடல்நலம் குன்றியிருக்கும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கவேண்டும் என அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்தனர் இதையடுத்து சிறப்பு மருத்துவக்குழு திரு நவாஸ் ஷெரீப்பை பரிசோதித்தில் அவருக்கு இதயநோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அவரை சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மாற்றுமாறு உத்தரவிடப்பட்டது இந்தியா நியுசிவாந்து அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறவுள்ளது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று புனே அணியை எதிர்கொள்கிறது